நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

சுரேஷ்அங்கடிநேற்றிரவுகாலமானார்

பியூ ஸ்கோயல்தெரிவித்துள்ளார்

எல்

நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

தொற்றுபாதிப்புஅதிகமாகஉள்ளஏழுமாநிலங்களின்முத லமைச்சர்கள்மற்றும்சுகாதாரஅமைச்சர்களுடன் காணொளிவாயிலாகபிரதமர்திரு நரேந்திரமோடிநேற்றி ரவுஆலோசனைநடத்தினார் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா உத்தரபிரதேசம் தமிழ்நாடு பஞ்சாப்மற்றும்டெல்லிமுதலமைச்சர்கள்பங்கேற்றகூட்ட த்தில் அந்தமாநிலங்களின்தொற்றுதடுப்புபணிகள்குறித்துபிர தமர்ஆய்வுமேற்கொண்டார்

அதிகபரிசோதனைகளைமேற்கொள்ளுதல் தொற்றுபரவாமல்கண்காணித்தல்மற்றும்தீவிரசிகிச்சை யில்அதிககவனம்செலுத்தவேண்டும்என்றுமுதலமைச்ச ர்களைஅவர்கேட்டுக்கொண்டார் இந்தபேரிடர்காலத்திலும்இந்தியா உலகநாடுகளுக்குஉயிர்காக்கும்மருந்துகளைஅளித்திரு ப்பதைசுட்டிக்காட்டியபிரதமர் மாநிலங்களுக்குஇடையேஇடையூறுஇல்லாமல்மருந்துக ளைஅனுப்பவேண்டும்என்றுகேட்டுக்கொண்டார் தொற்றுபாதிப்பைஎதிர்த்துபோராடும்அதேவேளையில் பொருளாதாரசீரமைப்புமுயற்சிகளில்ஈடுபடவேண்டிய அவசியத்தையும்அவர்வலியுறுத்தினார்

சமூகஇடைவெளி முகக்கவசம்அணிதல்உள்படவழிகாட்டுநெறிமுறைகளு டன்கூட்டத்தொடர்நடைபெற்றது இந்தகூட்டத்தொடர் அக்டோபர்ஒன்றாம்தேதிமுடிவடையவிருந்தநிலையில் இருஅவைகளும்நேற்றுகாலவரையின்றிஒத்திவைக்கப்ப ட்டன

வெங்கய்யநாயுடுதெரிவித்தார் வேளாண்சட்டமசோதாக்கள்நிறைவேற்றப்பட்டபோது அவையில்நடந்தநிகழ்வுகளைகுறிப்பிட்டுபேசியதிரு வெ ங்கய்யநாயுடு எதிர்காலத்தில்இதுபோன்றுநடைபெறாமல்உறுப்பினர்க ள்ஒத்துழைக்கவேண்டுமெனகேட்டுக்கொண்டார் மக்களவையில்பெரியதுறைமுகங்கள்ஆணையசட்டம சோதாநிறைவேற்றப்பட்டவுடன் அவைஓத்திவைக்கப்பட்டது சபாநாயகர்திரு

சுரேஷ்அங்கடிநேற்றிரவுகாலமானார்

சிறந்தகல்வியாளரானஅவர் கர்நாடகமாநிலத்தின்பெலாகவிதொகுதியில்இருந்துநா ன்குமுறைமக்களவைக்குத்தேர்ந்தெடுக்கப்பட்டவர்

சுரேஷ்அங்கடிமறைவுக்குகுடியரசுதலைவர்திரு ரா ம்நாத்கோவிந்த் பிரதமர்திரு நரேந்திரமோடிமற்றும்அமைச்சர்கள்இரங்க ல்தெரிவித்துள்ளார் குடியரசுதலைவர்திரு ராம்நாத்கோவிந்த்தனதுஇரங்கல் செய்தியில் திரு சுரேஷ்அங்கடியின்மறைவுஅதிர்ச்சிஅளிப்பதாகவும் அவர்தனதுதொகுதிமக்களுக்காகஓய்வில்லாமல்பணி யாற்றியவர்என்றும்தெரிவித்துள்ளார் பிரதமர்தனதுஇரங்கல்செய்தியில் திரு சுரேஷ்அங்கடி கர்நாடாகாவில்கட்சியைவளர்ப்பதற்குமிகவும்பாடுபட்ட வர்என்றும் அர்ப்பணிப்புமிக்கநாடாளுமன்றஉறுப்பினர்என்றுகுறிப் பிட்டுள்ளார் திறமையானஅமைச்சரானதிரு சுரேஷ்அங்கடியின்மறை வுவருத்தமளிக்கிறதுஎன்றும் அவரதுகுடும்பத்திற்குஆழ்ந்தஅனுதாபங்களைதெரிவிப் பதாகவும்பிரதமர்கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில்நிறைவேற்றப்பட்டவேளாண்சட்டம சோதாக்களுக்கு குடியரசுதலைவர்ஒப்புதல்அளிக்கக்கூடாதுஎன்றுகோரிக் கைவிடுத்து எதிர்க்கட்சிகள்மனுகொடுத்துள்ளன மாநிலங்களவைஎதிர்க்கட்சித்தலைவர்திரு குலாம்நபிஆ சாத் எதிர்க்கட்சிகளின்சார்பில்குடியரசுதலைவர்திரு ராம்நா த்கோவிந்த்தைசந்தித்துமனுவைஅளித்தார்

ஆனாலும் குரல்வாக்கெடுப்புமூலம்மசோதாக்கள்நிறைவேற்றப்பட் டன

க்கள்சஸ்பெண்ட்செய்யப்பட்டனர் இதற்குஎதிர்ப்புதெரிவித்து காங்கிரஸ் திரிணாமுல் திமுகஉள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தைபுறக்கணித்தன இந்தசூழலில் குடியரசுதலைவர் வேளாண்சட்டமசோதாக்களுக்குஒப்புதல்அளிக்கக்கூடா துஎன்றுஎதிர்க்கட்சிகள்கோரிக்கைவிடுத்திருக்கின்றன நீண்டகாலமாகஎதிர்பார்க்கப்பட்டதொழிலாளர்சீர்திருத் தமசோதாக்கள்நிறைவேற்றப்பட்டதற்குபிரதமர்திரு நரே ந்திரமோடி ட்விட்டரில்மகிழ்ச்சிதெரிவித்துள்ளார் இந்தசீர்திருத்தங்கள்தொழிற்சாலைகளில்பணிபுரிவோ ருக்குமிகுந்தபயன்அளிக்கும்என்றும்பொருளாதாரவளர் ச்சியைஊக்குவிக்கும்என்றும்அவர்குறிப்பிட்டுள்ளார் பெரியதுறைமுகங்கள்ஆணையசட்டமசோதாநேற்றுமக் களவையில்நிறைவேற்றப்பட்டது துறைமுகபொறுப்புக்கழகங்கள்சட்டத்திற்கு மாற்றாகஇந்தசட்டமசோதாகொண்டுவரப்பட்டுள்ளது பெரியதுறைமுகங்களுக்குஅதன்செயல்பாடுகளில்கூடுத ல்அதிகாரம்அளிக்கஇந்தசட்டத்தில்வகைசெய்யப்பட்டுள் ளது துறைமுகப்பொறுப்புகழகங்களுக்குபதிலாகஒவ்வொரு துறைமுகத்திற்கும்புதியஇயக்குனர்குழுஅமைக்கப்படும் கப்பல்துறைஅமைச்சர்திரு மன்சுக்மாண்டவியாகூறு கையில் நாட்டில்உள்ளபெரியதுறைமுகங்களின்அடிப்படைகட்ட மைப்புகளைஉலகதரத்திற்குமாற்றவும் நிர்வாகத்தில்வெளிப்படைத்தன்மையைகொண்டுவரவு ம்இந்தசட்டம்உதவும்என்றுதெரிவித்தார்

ராஜ்நாத்சி ங் இன்றுகாலைகாணொளிவாயிலாகதிறந்துவைக்கிறார்

ராஜ்நாத்சி ங்அடிக்கல்நாட்டிதொடங்கிவைக்கிறார்

பியூ ஸ்கோயல்தெரிவித்துள்ளார்

ரயில்வேதுறைக்குகூடுதல்நிதிஆதாரம்ஏற்படுத்துவதற் காக இந்ததுறைக்குசொந்தமானகாலிநிலங்கள்வணிகரீதியா கபயன்படுத்தப்படும்என்றும்அவர்தெரிவித்தார் பிரதமர்திரு நரேந்திரமோடி இலங்கைபிரதமர்திரு

இருதரப்புவர்த்தக கலாச்சாரஉறவுகள்குறித்தும் எதிர்காலதிட்டங்கள்குறித்தும்இருவரும்பேசவுள்ளதாகம த்தியஅரசுதெரிவித்துள்ளது

உலக அளவில்இந்தியாவில்தான்அதிகஅளவில்தொற்றில்இருந் துகுணம்அடைகிறார்கள்என்றும்சுகாதாரத்துறைதெரிவி த்துள்ளது

பி எல்

அபுதாபியில்நேற்றிரவுநடைபெற்றபோட்டியில்டாஸ்வெ ன்றகொல்கத்தாஅணி பந்துவீச்சைதேர்வுசெய்தது

கொல்கத்தாஅணிதரப்பில்மவி உ விக்கெட்டுகளையும் நரைன்மற்றும்ரஸல்தலாஒருவிக்கெட்டையும்வீழ்த்தினர்

தொடர்ந்துஆடியயாருமேநிலைத்துநிற்கவில்லை